அதிகாரிகள்மீது நடவடிக்கை எடுக்கக்கோரும் சிபிற யின் மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது

விவசாயிகளை தன்னிறைவு பெறச் செய்வதற்கான பிரச்சார இயக்கம் தொடங்கப்படவுள்ளதாக மத்திய வேளாண்துறை தெரிவித்துள்ளது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யுமாறு ந் தேர்தல் ஆணையத்திடம் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன

முதலமைச்சர் திரூ எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார்

அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது

இடத்தைப் பெற்றுள்ளது சாரதா நிதிநிறுவன மோசுடி தொடர்பான வழக்கில் விசாரணை நடத்தவிடாமல் தடுத்த கொல்கத்தா காவல்துறை அதிகாரிகள்மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக் கோரி சிபிஐ தாக்கல் செய்துள்ள மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்தப் பிரச்சினை காரணமாக மேற்குவங்கத்தில் அசாதாரண சூழல் நிலவுவதால் இம்மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜென்ரல் துஷார் மேத்தா நேற்று வலியுறுத்தினார் ஆனால் இம்மனுமீது இன்று விசாரணை நடைபெறும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக கொல்கத்தா மாநகர காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ்குமாரிடம் விசாரணை நடத்த முயன்ற சிபிஐ மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மேற்குவங்க மாநில அரசு தாக்கல் செய்துள்ள மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொல்கத்தா உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்நிலையில் சிபிஐக்கு எதிரான தமது தர்ணா போராட்டம் வருகிற வெள்ளிக்கிழமை வரை தொடரும் என மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கூறியுள்ளார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் பிரதமர் இந்திராகாந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையைப் போல மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் கிஸான் க்ரெடிட் கார்டு மூலம் விவசாயிகளை தன்னிறைவு பெறச் செய்வதற்கான பிரச்சார இயக்கம் தொடங்கப்படவுள்ளது என மத்திய வேளாண்துறை அறிவித்துள்ளது வங்கிகள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்கள் மாநில அரசுகளுடன் இணைந்து இந்தப் பிரச்சார இயக்கத்தை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கிஸான் க்ரெடிட் கார்டுகள் மூவம் மூன்று வட்சம் ரூபாய்வரை பயிர்க் கடன் கோரி விவசாயிகள் அளிக்கும் விண்ணப்பங்கள் பரிசீலனை ஆவணங்கள் பதிவு ஆய்வு உள்ளிட்ட அனைத்து சேவைகளுக்கான கட்டணங்களையும் தள்ளுபடி செய்யுமாறு வங்கிகளை இந்திய வங்கிகள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலின்போது மின்னணு வாக்குப் பதிவு எந்திரங்களின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யுமாறு தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு உமர் அப்துல்லா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு

ராஜா மற்றும் திமுக சமாஜ்வாதி திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் புதுதில்லியில் நேற்று தலைமைத் தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் மின்னணு வாக்குப் பதிவு எந்திரங்களின் முடிவுகளை விவிபேட் எந்திரங்களின் பதிவுகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் இந்த கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன எதிர்க்கட்சிகளின் இந்த கோரிக்கை குறித்து உரிய ஆய்வு நடத்தி முடிவு மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதி அளித்துள்ளது ஒன்பதாயிரம் கோடி ருபாய் வங்கிக் கடன் மோசுடியில் தொடர்புடைய தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு நாடுகடத்த இங்கிலாந்து அரசின் உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது

எளினும் இந்த உத்தரவை எதிர்த்து மல்லையா மேல்முறையீடு செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மல்லையாவை நாடுகடத்துவது என்ற இங்கிலாந்தின் முடிவை இந்தியா வரவேற்றுள்ளது இத்தொடர்பான சுட்ட நடைமுறைகள் விரைவில் முடிக்கப்பட்டு மல்லையாவை இந்தியாவுக்கு கொன்டுவருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத்தில் குறைந்த விலையில் வீடுகள் கிடைக்க வகைசெய்யும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டட விதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் நகர் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை திட்டமிட்டு அமைக்கவும் கட்டட அனுமதி விரைவில் வழங்கும் வகையில் இந்த கொள்கையில் புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன்படி சூரிய மின்உற்பத்தி சார்ந்த புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு

காமராஜ் தெரிவித்துள்ளார் சம்பா பருவ நெல் கொள்முதல் குறித்த ஆய்வுக்கூட்டம் நாகப்பட்டிணத்தில் நேற்று நடைபெற்றது இதில் கைத்தறித் துறை அமைச்சர் திரு

மணியன் மற்றும் உணவுத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர் அப்போது பேசிய அமைச்சர் திரு

இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம் குறைவாக உள்ளது என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

பாண்டியராஜன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தேசிய ஊட்டச்சத்து குழும திட்டங்களுக்கென அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மாநில அரசின் சார்பில் கைபேசிகளை வழங்கிப் பேசிய அவர் ஊட்டச்சத்துப் பற்றாக்குறையை மேலும் குறைக்க இந்த கைபேசி செயல்பாடு உதவும் என்றார்

தமிழக அரசு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அரணாக திகழ்கிறது என இத்துறைக்கான அமைச்சர் ராஜலெட்சுமி தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் மாநில அளவிலான மனிதநேய நிறைவுநாள் விழாவில் பேசிய அவர் தீண்டாமை ஒழிப்பிற்காக கிராமங்கள் தோறும் குறும்படம் மற்றும் நாட்டுப்புறக் கலைஞர்கள் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக கூறினார் ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் சிவகாசி பட்டாசு தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டியில் திமுக சார்பில் நடைபெற்ற கிராம சபைக் கூட்டத்தில் பேசிய அவர் பட்டாசு தொழிலாளர் பிரச்சினை குறித்து சுட்டப்பேரவையில் சிறப்புத் தீர்மானம் கொண்டுவரப்படும் என்றார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள மொகலாயர் தோட்டத்தில் நடைபெறும் வருடாந்தர உத்யனோத்சவ் விழாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று தொடங்கி வைத்தார்

சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்ட திரு ரிஷிகுமார் சுக்லா நேற்று தமது பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டார் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளை நடத்தும் தேசிய பரிசோதனை அமைப்பு மாணவர்கள் பயிற்சி மற்றும் மாதிரி தேர்வுகளை எழுத உதவும் செல்ஃபோன் செயலியை தொடங்கியுள்ளது சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலையான ஐசிஎஃப் ன் பொதுமேலாளராக திரு

ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார்

சுப்பாராவ் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூஸிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி வெளிப்படுத்திய சிறப்பான ஆட்டம் காரணமாக ஐசிசி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தரவரிசைப் பட்டியலில் இந்தியா இரண்டாம் இடத்தைப் பெற்றுள்ளது அகில இந்திய அளவிலான பல்கலைக் கழகங்களுக்கு இடையேயான யோகாசனப் போட்டிகள் காஞ்சிபுரத்தை அடுத்த ஏனாத்தூர் சங்கரா கலை அறிவியல் கல்லூரியில் நேற்று தொடங்கியது